வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி தலைமையில் மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் மீண்டும் ஆட்சியமைக்க உள்ளது

நரேந்திரேமோடி புதுடெல்லியில் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்திக்கிறார்

மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த அமோக வெற்றியைத் தொடர்ந்து மத்தியில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநயாக கூட்டணி அரசு மீண்டும் பதவியேற்க உள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தை சந்திக்க இருப்பதாகவும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி எம்

க்களின் கூட்டம் நாளை மாலை புதுடெல்லியில் நடைபெறும் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளன மக்களவைத் தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து பிரதமர் திரு

பாரதிய ஜனதாவும் தேசிய ஜனநாய கூட்டணியும் கடந்த முறை கிடைத்ததைவிட அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன

திரிணாமூல் காங்கிரஸ் ஒய் எஸ் ஆர்

இதுபற்றிய மத்திய அமைச்சரவையின் தீர்மானம் கிடைத்த பின்னர் குடியரசுத் தலைவர் திரு

இதற்கு ஏதுவாக தலைமை தேர்தல் ஆணையரும் இதர தேர்தல் ஆணையர்களும் அடுத்த சில நாட்களில் தலைவரைச் மக்களவைக்கு குடியரசுத் சந்தித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலை அளிக்க உள்ளனர் இன்று மாலை கேபினெட் அமைச்சர்களின் கூட்டத்தைத் தொடர்ந்து இணையமைச்சர்களையும் உள்ளடக்கிய கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் இன்று புதுடெல்லியில் மூத்த தலைவர்கள் திரு

அத்வானி டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை அவர்களின் இல்லங்களில் சந்தித்து பேசினர் புதிய லட்சியவாத கொள்கைகளை மக்களுக்கு வழங்கி கட்சியை கட்டியமைப்பதில் திரு

அத்வானி போன்ற மாபெரும் தலைவர்கள் பல்லாண்டு காலம் மேற்கொண்ட முயற்சிகளே பாரதிய ஜனதா வின் இன்றைய வெற்றிகளை சாத்தியமாக்கி இருப்பதாக டிவிட்டர் செய்தி ஒன்றில் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஈடு இணையற்ற அறிவு ஜீவியும் அறிஞருமான டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி பாரதிய ஜனதாவை வலுப்படுத்த எப்போதுமே பாடுப்பட்டு வந்திருப்பதாகவும் தமக்கும் பாரதிய ஜனதா வின் இன்னும் பல தொண்டர்களுக்கும் குருவாக திகழ்பவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் வெற்றிக்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார்

டொனால்ட் டிரம்ப் க்கு வெளியிட்டள்ள பதிலில் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபருடன் மேலும் நெருங்கி செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் இதனால் உலக அமைதி மற்றும் செழிப்பிற்கும் சாதகமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ருடோ விற்கு நன்றி தெரிவித்து திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சியின் மீதான நம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் பிரெஞ்ச் அதிபர் திரு இமானுவேல் மாக்ரோனுக்கு எழுதியுள்ள பதிலில் இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த தாம் உறுதி பூண்டுள்ளதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல்லாஜிஸ் அல் சவுத் இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ நைஜீரிய அதிபர் முகம்மது புஹாரி உள்ளிட்ட உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து காங்கிரஸ் காரியக் கமிட்டியின் கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியில் இருந்து விலகிக்கொள்ள இக்கூட்டத்தில் திரு ராகுல்காந்தி முன்வரக் கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியின் தேவைகளை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற தாம் பாடுப்பட போவதாக புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள திரு

வைத்திலிங்கம் கூறியுள்ளார் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு அருணிடம் இருந்து பெற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா விற்கு கிடைத்துள்ள வெற்றி குறிப்பிடத்தக்கதே என்றாலும் தென்மாநிலங்களில் அக்கட்சி கால் பதிக்க இயலவில்லை என்றும் பிஜேபி அரசு தென்மாநிலங்களை புறக்கணிக்க முடியாது என்பதற்கு இதுவே போதுமான காரணம் என்றும் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் ஆகியோர் மீது புதுச்சேரி மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை காரணமாகவே புதுச்சேரி தொகுதியில் தாம் வெற்றி பெற முடிந்திருப்பதாக திரு வைத்திலிங்கம் குறிப்பிட்டார் வெற்றிச் சான்றிதழை அவர் பெற்றுக் கொள்ள வந்த போது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய்தத் பொறுப்பு சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் இவர்கள் ஊர்வலமாக சென்று இந்திராகாந்தி மற்றும் ராஜீவ்காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்ததுடன் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் வெற்றியை கொண்டாடினர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை என் ஆர் காங்கிரசிடமிருந்து காங்கிரஸ் கைப்பற்றி உள்ளது புதுவையில் இன்று அதிகாலை வாக்கு எண்ணிக்கை முடிவுற்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

இது என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர்

இதற்கிடையே நடப்பு தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ள என் ஆர்

ரங்கசாமி இன்று வெளியிட்டள்ள அறிக்கையில் என் ஆர் காங்கிரசுக்கு வாக்களித்த மக்களுக்கும் கட்சி வேட்பாளருக்காக பாடுப்பட்ட அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோருக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களின் நலனுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் கூடுதல் அர்ப்பணிப்பு உணர்வுடன் என் ஆர் காங்கிரஸ் தொடர்ந்து பாடுப்படும் என்றும் திரு ரங்கசாமி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி யைச் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் நிலக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி தேன்மொழி சோளிங்கர் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு சம்பத் விளாத்திகுளம் தொகுதியில் வெற்றிபெற்ற திரு சின்னப்பன் ஆகியோர் இதில் அடங்குவர் இந்த சந்திப்புகளின் போது அந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர்களும் உடனிருந்தனர் இதேபோல மக்களவைத் தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் இன்று சென்னையில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு டி ஆர் பாலு தென் சென்னை தொகுதியில் வெற்றிபெற்ற திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் இதில் அடங்குவர் சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு

க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டார் தமிழ்நாடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் திரு ஈஸ்வரன் அக்கட்சியின் சார்பில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு சின்ராசு ஆகியோரும் திரு

க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை பறிமாறிக் கொண்டனர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனும் திரு

க ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியின் அமோக வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் திரைப்பட பாடலாசிரியர் திரு வைரமுத்துவும் திரு

க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து கூறினார் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்ற திமுக வேட்பாளர்களின் கூட்டம் சென்னையில் நாளை மாலை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் திரு நவீன்பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது

நரேந்திரமோடி தலைமையில் மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் மீண்டும் ஆட்சியமைக்க உள்ளது பிரதமர் திரு நரேந்திரேமோடி புதுடெல்லியில் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்திக்கிறார் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வெற்றிபெற்ற திரு

வைத்திலிங்கம் மாநிலத்தின் தேவைகளை மத்திய அரசிடம் கோரிப் பெற தாம் பாடுபடப் போவதாக தெரிவித்துள்ளார்